தமிழகத்தில் நாளைமுதல் முழு ஊரடங்கு அமலுக்குவருகிறது

தம்மிடம் வழங்கப்பட்டகோரிக்கைமனுக்கள் மீதானநடவடிக்கைவிவரத்தைமனுதாரருக்குதெரிவிக்கப்படுவதைஉறுதிசெய்யுமாறு இத்துறைக்கானசிறப்பு அலுவலரிடம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

தமிழகசட்டப்பேரவையின் அவைமுன்னவராகநீர்வளத்துறைஅமைச்சர் திருதுரைமுருகன் நியமிக்கப்பட்டுள்ளார்

கோவிட் நிலவரம் ஆக்ஸிஜன் மற்றும் தடுப்பு மருந்துகள் கையிருப்பு குறித்துபிரதமர் திருநரேந்திரமோடிநேற்றுதமிழகம் மல்றாராஷ்ட்ரா மத்தியப்பிரதேசம் மற்றம் ஹிமாச்சலப்பிரதேசமாநிலமுதலமைச்சர்களுடன் தொலைபேசிவாயிலாக ஆலோசனைநடத்தினார்

இதனைஏற்றுக் கொண்டபிரதமர் உரியநடவடிக்கைஎடுப்பதாகஉறுதியளித்ததுடன் ஊரடங்கு நடைமுறைகள் முழுமையாகப் பின்பற்றப்படுவதைஉறுதிசெய்யுமாறுமுதலமைச்சரிடம் அறிவுறுத்தினார்

தடுப்பு மருந்தை இரண்டுடோஸ்கள் எடுத்துக் கொண்டால் மட்டுமே முழு பாதுகாப்பு கிடைக்கும் என்றுகூறியதிருஹர்ஷ்வர்தன் நோய் எதிர்ப்பு சக்தியைபலமடங்கு அதிகரிக்கும் இரண்டாவதடோஸை கட்டாயம் எடுத்துககொள்ளுமாறும் பொதுமக்களுக்குவேண்டுகோள் விடுத்தார்

கோவிட் தொற்றுக்குசிகிச்சைபெறுவதற்காகமருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவதற்குதொற்றுஉறுதிச் சான்றிதழ் கட்டாயம் இல்லையெனமத்தியசுகாதாரத்துறைதெரிவித்துள்ளது இத்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சரியான திறன்மிகுந்தமற்றம் முழுமையானசிகிச்சைபெறுவதைஉறுதிசெய்ய இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டிருப்பதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் தொற்றுக்குசிகிச்சைபெறுவோருக்கானகட்டணத்தை இரண்டுவட்சம் இருந்தாலும் ரொக்கமாகப் பெற்றுக் கொள்ளலாம் எனமத்தியநிதித்துறைஅறிவித்துள்ளது தொடர்பாகமத்தியநேரடிவரிகள் வாரியம் இக இதற்குஏதுவாகவருமானவரிச்சட்டம் தளர்த்தப்பட்டிருப்பதாகவும் நோயாளிமற்றும் அவருக்காகபணம் செலுத்துவோரின் வருமானவரிநிரந்தரகணக்குஎண் மற்றும் ஆதார் எண்ணைசமர்ப்பிக்கவேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தமருந்துதொற்றுவளர்ச்சியைதடுத்துநிறுத்தம் எனவிஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர்

நீதிபதிகள் திரு டி ஒய் சந்திரஞட் மற்றும் எம் ஆர் ஷா ஆகியோர் அடங்கியஅமர்வு இந்தக்குழுவைஅமைத்துள்ளது ஆக்ஸிஜன் கையிருப்பு மற்றும் அவற்றின் சீரானவிநியோகத்தை இக்குழுமதிப்பிடும் எனதெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிட் நோயாளிகளைகுணப்படுத்ததேவையானமருந்துகள் மேலம் கிடைப்பதையும் இந்தக்குழுஉறுதிசெய்யும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்

தேர்தல் பிரச்சாரத்தின் போதுதம்மிடம் வழங்கப்பட்டமனுக்களில் இடம் பெற்றுள்ளகோரிக்கைகளை எந்தத்துறையின் மூலம் நிறைவேற்றலாம் என்பதைதீர்மானித்து அதன் மீகுஎடுக்கப்படும் நடவடிக்கைவிவரத்தை அலுவலரிடம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தாம் பெற்றகோரிக்கைமலுக்கள் அனைத்தையும் முதலமைச்சர் நேற்று உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்றதிட்டத்தைசெயல்படுத்தநியமிக்கப்பட்டுள்ளசிறப்பு அலுவலர் திருமதி ஷில்பாபிரபாகர் சதீஷிடம் ஒப்படைத்தஉரியநடவடிக்கைளைமேற்கொள்ளஉத்தரவிட்டார்

மேலும் இந்தபிரிவுக்கென இணையதளம் ஒன்றுதொடங்கப்பட்டுஅதில் நடவடிக்கைவிவரம் பொதுமக்கள் அறிந்துகொள்ளும் வகையில் பதிவு செய்யப்படும் என்றுஅவர் குறிப்பிட்டுள்ளார்

தமிழகசுட்டப்பேரவைசெயலாளர் திருசீனிவாசன் வெளியிட்டுள்ளசெய்திக்குறிப்பில் இதனைத் தெரிவித்தள்ளார் தமிழகபிஜேபிசட்டமன்றக் கட்சித்தலைவர் மற்றும் நிர்வாகிகளைதேர்வு செய்வதற்காகஅக்கட்சியின் மேலிடப் பார்வையாளராகமத்தியஉள்துறை இணையமைச்சர் திருகிஷண்ரெட்டிநியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கானஅறிவிப்பைகட்சியின் பொகுச் செயலாளரும் தேசியதலைமையகபொறுப்பாளருமானதிருஅருண்சிங் வெளியிட்டுள்ளார்

இந்தமருந்துதேவைப்படுவோர் இதனைபெற்றுக் கொள்ளலாம் என்மருத்துவக் கல்லூரி முதல்வர் தெரிவித்தார்

இந்தமுறைமிதமானதுமுதல் கடுமையானபாதிப்புக்குஆளானவர்களையும் குணப்படுத்தஉதவுவதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகஅரசின் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகளுக்குபொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் எனகிருஷ்ணகிரிமாவட்டத்திற்கானகண்காணிப்பு அவுவலரும் வணிகவரித்துறைசெயலாளருமானதிருமதிபீலாராஜேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார் தேனிமாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுவரும் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றம் விழிப்புனர்வு பணிகளைஅம்மாவட்டத்திற்கானகண்காணிப்பு அலுவலரும் நெடுஞ்சாலைத்துறைமுதன்ற மச் செயலாளருமானதிருகார்த்திக் ஆய்வு செய்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தஆலோசனைக் கூட்டம் அம்மாவட்டத்திற்கானகண்கானிப்பு அலுவலர் திருஅளில் மேஷ்ராம் தலைமையில் நடைபெற்றது கோவிட் தர்மபுரி மாவட்டத்தில் கப்பு மற்றம் ஊரடங்கின் போதுபின்பற்றவேண்டியநடைமுறைகள் குறித்தஆய்வுக் கூட்டம் மாவட்டஆட்சியர் திருமதி எஸ் பிகார்த்திகாதலைமையில் நடைபெற்றது தூத்துக்குடமாவட்டத்தில் ஊரடங்குக்குபொதுமக்கள் முழ ஒத்துழைப்பு அளிக்குமாறுஅம்மாவட்டகாவல்துறைகண்காணிப்பாளர் திருஜெயக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார் ராணிப்பேட்டைமாவட்டம் வாலாஜாபேட்டை காவேரிப்பாக்கம் ஆற்காடு ராணிப்பேட்டைஉள்ளிட்டபகுதிகளில் நேற்றுபெய்ததிடர் களமழையால் அப்பகுதிகளில் வெப்பம் தணிந்து இதமானசூழல் நிலவியது